தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று சேலம் மாவட்டத்தில் தொடங்கிவைத்தார்

இனி விரிவான செய்திகள் ஜம்மு கஷ்மீர் ஜம்மு டிவிஷனில் முற்றிலுமாக இயவ்பு நிலை திரும்பிவிட்டதாகவும் அனைத்து கல்வி நிலையங்களும் வணிக நிறுவனங்களும் வழக்கம்போல் இயங்குகின்றன என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது பனிஹால் துணை டிவிஷன் தவிர ஜம்முவின் ராம்பன் மாவட்டத்தில் ஆரம்ப நடுத்தர உயர்நிலை பள்ளிகள் உட்பட அனைத்து பள்ளிகளும் திறக்கப்பட்டுள்ளன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 மற்றொரு எல்லை மாவட்டமான ரஜோரி மாவட்டத்திலும் இதே நிலைதான்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 விரைவில் இந்த சேவை தொடரும் என்று ஜம்மு டிவிஷன் ஆணையர் திரு சுஞ்ஜீவ் வர்மா தெரிவித்துள்ளார் சுயநல சக்திகளால் பரப்பிவிடப்படும் வதந்திகளை மக்கள் நம்ப வேண்டாம் என்று ஜம்மு காவல்துறை தலைவர் கேட்டுக்கொண்டுள்ளார் தவறான வதந்திகளை பரப்புவோர் மீது கடும நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது

ஐக்கிய அரபு எமிரேட்டில் அபுதாபி இளவரசர் திரு ஷேக் முகமத் பின் ஜாயத் அல் நஹ்யானுடன் பேச்சு நடத்துகிறார் பிராந்திய சர்வதேச பரஸ்பர நலன்கள் குறித்து அவர்கள் விவாதிக்கிறார்கள் ஐக்கிய அரபு எமிரேட்டின் மிக உயர்ந்த சிவில் விருதான ஜாயத் விருது அங்கு பிரதமருக்கு வழங்கப்படுகிறது இருநாட்டு உறவை மேம்படுத்துவதில் பிரதமர் மோடி ஆற்றிய பணிகளுக்காக அவருக்கு இந்த விருதை வழங்குவதாக கடந்த ஏப்ரல் மாதத்திலேயே ஐக்கிய அரபு எமிரேட் அறிவித்தது

இந்த கூட்டத்துக்கு இந்திய வெளியுறவு அமைச்சர் டாக்டர் எஸ்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 இவர்கள் தலைமையில் இருநாட்டு தூதுக்குழுக்கள் இந்த கூட்டத்தில் கலந்துகொள்கின்றன இந்தியா நேபாளம் இடையே இணைப்பு பொருளாதார பங்களிப்பு வர்த்தகம் மற்றும் போக்குவரத்து எரிசக்தி மற்றம் நீர்வளம் கலாச்சாரம் கல்வி மற்றும் இருநாடுகளுக்கும் நலன் பயக்கும் பரஸ்பர விஷயங்கள் ஆகியவை இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படும்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

அவருக்கு நேபாள வெளியுறவு அமைச்சர் விருந்தளிக்கிறார் தெஹல்கா ஊடக நிறுவனர் தருண் தேஜ்பாலுக்கு எதிரான பாலியல் வன்முறை வழக்கை தள்ளுபடி செய்ய உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது இந்த ஊடகத்தின் பெண் ஊழியர் ஒருவரிடம் தவறாக நடந்தகொண்டதாக தேஜ்பாலுக்கு எதிராக வழக்கு உள்ளது இந்த வழக்கை ஆறு மாதங்களுக்குள் நடத்தி முடிக்கும்படி கோவா நீதிமன்றத்துக்கு நீதிபதி அருண் மிஸ்ரா தலைமையிலான அமர்வு அறிவுறுத்தியுள்ளது

உத்தரப்பிரதேச மாநிலம் உன்னாவில் பாலியல் வன்முறைக்கு உள்ளானதாக புகார் செய்த பெண்ணும் அவரது வழக்கறிஞரும் கார் விபத்தில் காயமடைந்து உயிருக்கு போராடிக்கொண்டிருக்கும் சும்பவம் பற்றிய வழக்கு விசாரணையை முடிக்க மேலும் இரண்டுவார அவகாசத்தை உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ளது இந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண் மற்றும் வழக்கறிஞரிடமிருந்து இதுவரை வாக்குமூலம் பெறவில்லை என்றும் அதை பெறுவதற்கு மேலும் நான்குவார காலம் அவகாசம் அளிக்குப்படியும் சிபிஐ தரப்பில் மனு செய்யப்பட்டது இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் திரு தீபக் குப்தா திரு அனிருதா போஸ் ஆகியோரை கொண்ட அமர்வு மேலும் இரண்டுவார கால அவகாசம் வழங்கி உத்தரவிட்டது

தமிழக மக்களுக்கு முதலமைச்சரின் சிறப்பு குறைதீர்க்கும் திட்டத்தை மாநில முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று சேலம் மாவட்டத்தில் தொடங்கிவைத்தார் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெறம் என்று முதலமைச்சர் கடந்த மாதம் சட்டப்பேரவையில் அறிவித்திருந்தார் அதன்படி சேலம் மாவட்டத்தில் இந்த திட்டத்தை தொடங்கிவைத்த முதலமைச்சர் எடப்பாடி வனவாசி நங்கவல்லி கொங்கணாபுரம் உள்ளிட்ட ஊராட்சி ஒன்றியப்பகுதிகளில் மக்களிடமிருந்து மனுக்களை பெற்றுக்கொண்டார் இதையடுத்து அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட ஆட்சியர்கள் வருவாய்த்துறை மற்றும் துறைகளின் அலுவலர் குழு மக்கள் மலுக்களை பெற்றுக்கொண்டு ஒருமாத காலத்திற்குள் தீர்வு எட்டப்படும் என்று அரசு செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது லித்வேனியா நாட்டில் வாழும் இந்திய மக்கள் இந்தியா பொருளாதாரத்திலும் கவாச்சாரத்திலும் பாலமாக விளங்க வேண்டும் என்று குடியரக துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு கேட்டுக்கொண்டுள்ளார் லித்வேனியா தலைநகர் வில்நியூசில் இந்திய சமூகத்தினரிடையே உரையாற்றுகையில் அவர் இந்த வேண்டுகோளை விடுத்தார்

தொழில்நுட்ப துறையில் குறிப்பாக லேசர் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி வேளாண் உணவுப்பொருள் பதப்படுத்துதல் உயிரியல் விஞ்ஞானம் ஆகியவற்றில் இந்தியாவுடன் லித்வேளியா முக்கிய பங்கு வகிக்க முடியும் என்று அவர் குறிப்பிட்டார் கர்நாடக மாநிலத்தில் திரு பி எஸ் எடியூரப்பா தலைமையிலான அமைச்சரவை நாளை விரிவாக்கம் செய்யப்படுகிறது

நாளை பதவியேற்பது குறித்து ஆளுநருக்கு கடிதம் எழுதும்படி மாநில தலைமைச்செயலாளரிடம் கூறியிருப்பதாக திரு எடியூரப்பா பெங்களுருவில் இன்று தெரிவித்தார்

இந்த கொலைவெறி தாக்குதலை நடத்தியவர்களும் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தவர்களும் நீதிமன்றம்முன் நிறுத்தப்பட வேண்டும் என்று இந்திய வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருக்கிறது இந்த கோழைத்தனமாள தாக்குதலில் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலையும் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வேண்டும் என்ற விருப்பத்தையும் இந்திய அரசு வெளியிட்டுள்ளது நாட்டின் பல பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை வெளுத்து வாங்குகிறது

யமுனை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதால் தில்லி ஹரியானா பஞ்சாப் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது

சிம்லா குல்லு ஆகிய இடங்களில் அனைத்து கல்விக்கூடங்களையும் மூடும்படி உத்தரவிடப்பட்டுள்ளது

உத்தாப்பிரதேசத்தில் கங்கை யமுனை கங்ரா உள்ளிட்ட நதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது

துலே மாவட்டத்தில் நேற்றிரவு இந்த சம்பவம் நடந்தது

மாநில சுற்றுவாத்துறை அமைச்சர் திரு ஜெயக்குமார் ராவல் விபத்து நடந்த இடத்துக்கு உடனடியாக சென்றடைந்தார்

மற்றொரு வீரர் பிரணாய் பின்வாந்து நாட்டின் ஒஸ்காரி ஹினோ வுடன் மோதவுள்ளார் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்திய வீராங்கனை பி வி சிந்து தனது கைவரிசையை காட்டவுள்ளார்